திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

ஷர்மா இரட்டை சதம் அடித்தார் ஜஎஸ்எல் கால்பந்து போட்டி இன்று தொடங்குகிறது

இனி விரிவான செய்திகள் திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்குவதில் தமிழகம் முதன்மை மாநிலமாக திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் இன்று சென்னையில் உள்ள டாக்டர் எம்ஜிஆர் நிகர்நிலைப் பல்கலைக் கழகம் வழங்கிய கவுரவ டாக்டர் பட்டத்தை பெற்றுக் கொண்ட பின்னர் அவர் பேசினார்

அதேபோன்ற மானாக்கர்களாகிய நீங்கள் எல்வளவதான் படித்திருந்தாலும் உங்கள் கல்வி முழமை பெற நீங்கள் எட்டுக் கல்வியுடன் வாழ்க்கைக் கல்வியும் சேர்த்து கற்க வேண்டியது அவசியமாகும்

விக்கிரவாண்டி நாங்குநேரி சுட்டப்பேரவைத் தொகுதி இடைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெறவுள்ளது

தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் முடிவடைந்துள்ளதாக தேர்தல் ஆணையம் இதற்கு கூறியுள்ளது புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் அடையாள அட்டையை பயன்படுத்தி மட்டுமே வாக்களிக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

இதன்படி பாஸ்போர்ட் ஓட்டுநர் உரிமம் புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை பான் கார்டு புகைப்படத்துடன் கூடிய இய்வூதிய ஆவணம் ஆதார் அட்டை மகாத்மாகாந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறதித்திட்டத்திற்கான பணி அட்டை மருத்துவக் காப்பீடு அட்டை தேசிய மக்கள் தொகை பதிவேட்டின் கீழ் வழங்கப்பட்ட ஸ்மார்ட் கார்டு போன்றவற்றை பயன்படுத்தி வாக்களிக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருந்தாலும் வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெறவில்லை என்றால் அவர்கள் வாக்களிக்க இயலாது என்றும் தேர்தல் ஆணையம் தெளிவுப்படுத்தியுள்ளது நாங்குநேரி தொகுதியில் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கும் வாக்குச்சாவடி ஊழியர்கள் மற்றம் காவல்தறையினர் சென்றடைந்தள்ளனர் வாக்குச்சாவடிக்கு தேவையாள இயந்திரங்களும் கொண்டு செல்லப்பட்டுள்ளன பதற்றமான வாக்குச்சாவடிகளில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் ஒரு ஆய்வாளர் தலைமையில் நான்கு காவலர்கள் மற்றும் ஒரு உதவி ஆய்வாளர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டு பதற்றமான வாக்குச்சாவடிகளை கண்காணிக்கப்படவுள்ளன

இதற்காக தனியார் நிறுவனங்கள் மற்றும் அரசு நிறுவனங்களுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளன வாக்காளர்கள் அனைவரும் நேரடியாக சென்று அச்சமின்றி வாக்களிக்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் கட்பிமனியம் தெரிவித்தார்

விழுப்புரத்திலிருந்து சுரேஷ் இந்த இரண்டு தொகுதிகளிலும் வாக்கு எண்ணிக்கை வரும் வியாழக்கிழமை நடைபெறும் விக்கிரவாண்டி சட்டப்பேரவைத் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் முடிவடைந்த பின்னரும் தொகுதிக்கு தொடர்பில்லாத திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் அங்கு தங்கியுள்ளதாக அஇஅதிமுக தேர்தல் ஆணையத்திடம் புகார் தெரிவித்துள்ளது இதுதொடர்பாக அஇஅதிமுக சார்பில் அளிக்கப்பட்டுள்ள புகார் மனுவில் அவர்களை உடனடியாக வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது

இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திருவள்ளுர் நாகப்பட்டினம் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் புதிய மருத்துவக் கல்லூரிகள் அமைக்க மாநில அரசு முடிவு செய்துள்ளது மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது என்று குறிப்பிட்டுள்ளார்

தகவல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு காரணமாக அரசு நிர்வாகத்தில் பெருமளவு மாற்றம் ஏற்பட்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் அரசின் சேவைகளை பயனாளிகளுக்கு நேரடியாக கொண்டு சேர்ப்பதில் தகவல் தொழில்நட்பம் ழுக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்தார் கடந்த ஐந்தாண்டுகளில் தகவல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு காரணமாக அரசின் சேவைகள் மேம்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் சமையல் எரிவாயு இணைப்பு வங்கிக் கணக்குகள் மற்றும் சுகாதார சேவைகளை வழங்குவதில் தகவல் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார் தமிழகத்தில் அடுத்த மூன்று தினங்களுக்கு மழை நீடிக்கும் என்று சென்னை வாளிலை அய்வு மையத்தின் இயக்குநர் திரு புவியரசன் கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்தார்

நாமக்கல் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் ஆட்சியர் திரு மெகராஜ் இன்று ஆய்வு மேற்கொண்டார்

விருதுநகர் மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் மத்திய பொது ஆய்வுக் குழும அதிகாரிகள் இன்று ஆய்வு மேற்கொண்டனர்

போதிய வெளிச்சமின்மை காரணமாக இன்றைய ஆட்டம் முன்கூட்டியே முடித்துக் கொள்ளப்பட்டது

டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் ரோஹித் ஷர்மா அடித்த முதல் இரட்டை சதம் இதுவாகும்

ஐ எஸ் எல் கால்பந்து போட்டி இன்று தொடங்குகிறது கொச்சியில் நடைபெறவுள்ள முதல் ஆட்டத்தில் கேரளா அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது சென்னை அணி தனது முதல் போட்டியில் வரும் புதன்கிழமை கோவா அணியை எதிர்கொள்கிறது